தமிழிசை சவுந்தரராஜன் இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுனராக பதவி ஏற்றுள்ளார்

முதலமைச்சர் திரு

நாராயணசாமி எதிர்கட்சித் கலைர்

தமிழிசை சவுந்தரராஜனை தனித்தனியே சந்தித்துப் பேசி உள்ளனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் தெலங்கானா ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுனராக பதவி ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி யில் ராஜ்நிவாஸ் புல்வெளியில் இன்று காலை நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து எதிர் கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் மற்றும் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இதுவரை துணைநிலை ஆளுனராக இருந்த டாக்டர் கிரண் பேடி அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டு தெலங்கானா ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் பதவி கூடுதல் பொறுப்பாக வழங்கப் பட்டுள்ளது டாக்டர்

டாக்டர் கிரண் பேடிக்கு முன்னர் ரஜனி ராய் சந்திராவதி ராஜேந்திர குமார் பாஜ்பாய் ஆகியோர் புதுச்சேரியில் பெண் துணைநிலை ஆளுனர்களாக பதவி வகித்துள்ளனர் தெலங்கானா புதுச்சேரி ஆகிய இரண்டையும் இரட்டைக் குழந்தைகள் போல் கருதி கவனம் செலுத்துவேன் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுனராக கூடுதல் பொறுப்பு ஏற்றுள்ள தெலங்கானா ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் துணைநிலை ஆளுனராக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் மக்களுக்கு துணை புரியும் சகோதரியாகவே தாம் புதுச்சேரிக்கு வந்திருப்பதாகவும் தமிழில் உறுதி மொழி ஏற்றது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார் துணைநிலை ஆளுனராக பதவி ஏற்றவுடன் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு உதவித் தொகை வழங்குவதற்கான கோப்பிலும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித் தொகை வழங்குவதற்கான கோப்பிலும் தாம் முதல் கையெழுத்து போட்டிருப்பதாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் துணைநிலை ஆளுனர் மற்றும் முதலமைச்சரின் அதிகார வரம்புகள் தமக்குத் தெரியும் என்றும் இதற்கு உட்பட்டதாகவே தமது செயல்பாடுகள் அமையும் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையத்திற்கு நேரில் சென்று தடுப்பூசி போடும் பணிகளை ஆய்வு செய்தார்

அருண் தடுப்பூசி நடைமுறைகள் குறித்து துணைநிலை அளுனருக்கு எடுத்துக் கூறினார்

கொரோனா தடுப்பூசி போடுவதில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக புதுச்சேரியை மேம்படுத்த வேண்டுமென துணைநிலை ஆளுனர் கூறினார் பின்னர் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே அவர் பேசுகையில் புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வோர் எண்ணிக்கை குறைவாக இருப்பது வருந்தத் தக்கது என்றும் ஏற்கனவே தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூறினார் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதை வைத்து தடுப்பூசி தேவையில்லை என எவரும் எண்ணிவிட வேண்டாம் என்றும் இப்போதும் கூட நாம் அனைவரும் கொரோனா வுடன்தான் வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மருத்துவமனையில் மாற்றுத் திறனாளியான லிப்ட் ஆபரேட்டர் ஒருவர் கால் தவறி கீழே விழப் போன போது அவருக்கு கை கொடுத்த உதவிய டாக்டர் தமிழசை சவுந்தரராஜன் சம்பளத்தை உயர்த்திக் கொடுக்க அவர் கேட்டுக் கொண்டதை பரிசீலிக்கவும் உறுதியளித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று பிற்பகல் ராஜ்நிவா சில் துணைநிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்துப் பேசினார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நிர்வாக விஷயங்கள் பின்னர் குறித்தும் மற்றும் அரசியல் குறித்தும் துணைநிலை ஆளுனரிடம் தாம் பேசியதாக அவர் கூறினார் பெரும்பான்மை வலுவை நிரூபிப்பது பற்றிய எதிர்கட்சிகளின் கோரிக்கை குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு இப்பிரச்சனையும் விவாதிக்கப் பட்டதாக திரு நாராயணசாமி பதில் அளித்தார் முன்னதாக எதிர்கட்சி தலைவர் திரு ரங்கசாமி யும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகன் மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் ஆகியோருடன் துணைநிலை ஆளுனரை சந்தித்தனர்

ரங்கசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வலுவை நிரூபிக்க அரசு அறிவுறுத்தக் கோரி ராஜ்நிவா சில் தாங்கள் கொடுத்துள்ள மனு மீது சட்ட விதிகளின் படி நடவடிக்கை எடுக்க துணைநிலை ஆளுனர் உறுதி அளித்துள்ளதாகத் தெரிவித்தார்

புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறக்கவும் சம்பள நிலுவைகள் மற்றும் இலவச அரசிக்கான நிலுவைப் பணத்தை வழங்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக் கோரி அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு

தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கடிதம் எழுதி உள்ளார் தேர்தல் அறிவிக்கப் பட்டு மாதிரி நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டால் எதுவும் செய்ய முடியாது என்பதால் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுதல் அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் அண்டை நாடுகளை கொரோனா இல்லாத ஆரோக்கியமான பிராந்தியமாக மாற்ற இந்தியா பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொரோனா தொற்றினால் ஏற்படும் உயிர் இழப்புகளின் விகிதம் உலகிலேயே இந்தியா வில்தான் மிகக் குறைவு என்றும் இதர நாடுகளுடன் அனுபவங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டதே இதற்கு முக்கியக் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பூசி இயக்கத்திலும் இத்தகைய ஒத்துழைப்பு உணர்வை அனைத்து நாடுகளும் பராமரிக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார் மருத்துவ நிபுணர்களுக்கு சிறப்பு விசா வழங்குதல் சிறப்பு ஆம்புலன்ஸ் விமானங்களுக்கு ஏற்பாடு செய்தல் போன்ற பல்வேறு விதங்களில் அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றிய ஆய்வுகளை பிராந்திய நாடுகள் தங்களின் மருத்துவ சேவைகளை மேம்படுத்துவதற்கான அடிப்படையாக எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் எதிர்காலத்தில் கொரோனா போன்ற பெருந்தொற்றுகளை தவிர்ப்பது பற்றிய ஆய்வுகளுக்கென பிராந்திய அமைப்பு ஒன்றை உருவாக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டார் வடகிழக்குப் பிராந்தியங்களுக்கு தடையற்ற போக்குவரத்து இணைப்புகளை வழங்குவதற்கான மகாபாகு பிரம்மபுத்ரா திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணாளி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார் அஸ்ஸாமில் துப்ரி புல்பாரி பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிய அவர் பிரம்மாபுத்ரா ஆற்றுக்கு நடுவே அமைந்துள்ள மாஜுலி தீவிற்கு பாலம் கட்டும் பணிகளுக்கும் பூமி பூஜை செய்துவைத்தார் மாஜுலி மக்களுக்கும் வடகிழக்கு பிராந்திய மக்களுக்கும் இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் என்று பிரதமர் கூறினார் அஸ்ஸாமின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் இதற்கென தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த எல்லா முயற்சிகளும் இணைந்து வடகிழக்கு பிராந்தியத்தை சுயசார்பு இந்தியா வின் தாணாக மேம்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி நாளை விஸ்வபாரதி பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொளி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார் மேற்குவங்க ஆளுனர் திரு ஜக்தீப் தன்கர் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்

மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி வரும் நிலையில் தேர்வுகளை எதிர்கொள்வது எப்படி என்பது பற்றிய பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி இவ்வாண்டு முற்றிலும் ஆன்லைன் முறையில் நடைபெறும் என்றும் இவ்வாண்டு இந்நிகழ்ச்சியில் உலக அளவிலான மாணவர்களுடன் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களும் பங்கேற்கலாம் என்றும் பிரதமர் திரு